நாட்டு மக்களிடையே உரையாற்றியதில் தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் எதுவும் இல்லையென்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக அந்நாட்டு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் வலியுறுத்தியுள்ளன

இன்று கொரியாவை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ளன இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அருணாச்சலப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த மாநிலத்தில் உள்ள மக்களின் எதிர்பார்ப்புகளை தமது அரசு பூர்த்தி செய்திருப்பதாக தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலம் காந்தி நகர் மக்களவைத் தொகுதியில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்யவுள்ளார்

பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று கொள்ளிடத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் நிலையான ஆட்சியை பிஜேபி யால் மட்டுமே அளிக்க இயலும் என்று அவர் கூறினார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் தமிழகம் அனைத்துத்துறைகளிலும் சிறந்து விளங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் இதற்காக மத்திய அரசின் பல்வேறு விருதுகளை தமிழக அரசு பெற்றிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் தருமபுரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் மகளிர் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார் சிறுபான்மையினர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு பன்னீர்செல்வம் பட்டியலிட்டார்

இதுதொடர்பாக கருத்து தெரிவித்த திரு துரைமுருகன் அரசியல் உள்நோக்கமே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார் செயற்கைக்கோளை அழிக்கும் திறன்கொண்ட ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் எதுவும் இல்லையென்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையை ஏற்று தேர்தல் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது மத்தியில் ஆளும் அரசு தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதற்கான அம்சங்கள் பிரதமரின் உரையில் இடம்பெறவில்லை என்று அந்தக்குழு தமது அறிக்கையில் தெரிவித்திருந்தது இதனை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீத்தாராம் யெச்சூரி இப்பிரச்சினை தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் தெரிவித்ததையடுத்து இந்தக்குழு அமைக்கப்பட்டது

தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா வரும் செவ்வாய்க்கிழமை சென்னை வருகிறார் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் திரு சுனில் அரோரா மற்றும் தேர்தல் ஆணையர்கள் இரண்டு நாட்கள் ஆலோசனை நடத்தவுள்ளனர் தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இந்த ஆலோசனையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வருமானவரித்துறையினரால் நடத்தப்படும் சோதனைகளுக்கு எந்தவொரு அரசியல் உள்நோக்கமும் கிடையாது என்று பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பெங்களுருவில் வருமானவரித்துறைக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியினர் போராட்டம் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார் அம்மாநிலத்தின் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக வருமானவரித்துறை சோதனை நடத்தியதை கண்டித்து இவ்விரு கட்சிகளும் போராட்டம் நடத்தியது ஏன் என்றும் திரு அருண்ஜேட்லி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியாவும் பொலிவியாவும் பல்வேறுத்துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான எட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன அரசு முறைப்பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பொலிவியா அதிபரோடு நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியிலான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது என இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டது பொலிவியாவின் உயரிய விருதும் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுதந்திரப்போராட்ட வீரர் ஷ்யாம் ஜி கிருஷ்ண வர்மாவின் நினைவுதினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் சுதந்திரத்திற்காக வாழ்நாள் முழுவதையும் ஷ்யாம் ஜி கிருஷ்ண வர்மா அர்ப்பணித்ததாக பிரதமர் கூறியுள்ளார் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக அந்நாட்டு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் வலியுறுத்தியுள்ளன வாஷிங்டனில் நடைபெற்ற தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான இருநாடுகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

பயங்கரவாதம் தொடர்பான உளவுத்தகவல்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரம் கிடைப்பதை தடுப்பதற்காக பல்நோக்கு கண்காணிப்புக்குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்பு உளவு காவல் மற்றும் புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் இந்தக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் வருமானவரித்துறை அதிகாரிகளும் இந்தக்குழுவில் அங்கம் வகிப்பதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு கஷ்மீர் மாநில கூடுதல் காவல்துறை தலைவர் தலைனமயிலான இந்தக்குழு வாரத்தில் ஒருமுறை கூடி தீவிரவாதிகளுக்கு நிதிகிடைப்பதற்கான நடவடிக்கைகளை தடுப்பது குறித்து விவாதிக்கவுள்ளது தீவிரவாதிகளுக்கு எதிரான வழக்குகளை உரிய முறையில் மேற்கொள்ள ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை இந்தக்குழு மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க வகை செய்யும் தீர்மானம் ஐ நா பாதுகாப்புக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிராக சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் இது ஒரு மைல்கல் என்று ஐ நா விற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு சையத் அக்பரூதின் கூறியுள்ளார்

இதனை தடுப்பதற்கு ஐ நா பாதுகாப்புக்குழு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை உதவிடம் என்றும் அவர் கூறியுள்ளார்

மலேசியாவின் இப்போ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை மணி ஆறு ஐந்துக்கு தொடங்குகிறது இந்தியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த்

மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து